ஹரியானாவில் வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றுதொடங்கி வைத்தார்

அளிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

ஒதுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

புதுதில்லியில் நடைபெறுகிறது

குருஷேத்ராவில் ஸ்ரீகிருஷ்ணா ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தூய்மை இந்தியா திட்டத்தில் கிராமப்புற பெண்களின் பங்களிப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சிறப்பாக தொண்டாற்றிய பெண்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார்

ஃபரிதாபாத்தில் தொழிலாளர் ஈட்டுறுதி மருத்துவமனை மற்றும் மருத்துவக்கல்லூரியையும் பஞ்சகுலாவில் தேசிய ஆயுர்வேத கல்விக்கழகத்தையும் அவர் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் மருத்துவவசதி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார் இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளும் இந்த புதிய திட்டங்கள் மூலமாக உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் துய்மைப்பணிக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஹரியானா அரசு சாதனை படைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார்

வீடு கட்டுவதற்கு ஏதுவாக வங்கிகள் அளிக்கும் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வசதிகள் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பேசிய காங்கிரஸ் இந்த விவாதத்தில் உறுப்பினர் திரு கே சி வேணுகோபால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் வேலையின்மை வறுமை இருப்பதாகவும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் விவசாயிகளுக்கு அரசு அளிக்கக்கூடிய ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்பது மிகவும் குறைவானது என்று அவர் குறிப்பிட்டார்

குளிர்கால கூட்டத் தொடரின்போது இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரம் சமூகம் மற்றும் மொழிகளின் அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்

மேலும் இந்த மாநிலங்களில் உள்ள பழங்குடியினரின் எண்ணங்களை ஈடுசெய்யும் விதத்தில் இந்த குடியுரிமை சுட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப் பிரதேச மாநிலத்தில் கும்பமேளா நடைபெற்று வரும் பிரயாக்ராஜ் செல்வதற்காக லக்னோ விமான நிலையம் வந்த அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் இன்று தடுத்து நிறுத்தப்பட்டார் இத்தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று கூறி சமாஜ்வாதி உறுப்பினர் திரு ராம்கோபால் யாதவ் தொடர்ந்து வலியுறுத்தினார்

மீண்டும் அவை கூடியபோதும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை இருக்கைக்கு செல்லுமாறு மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் கேட்டுக் கொண்டார் அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு விஜய்கோயல் இது அந்த மாநிலம் சார்ந்த பிரச்சனை என்றும் இதுதொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடக் கூடாது என்றும் கேட்டுக் கொண்டார் சமாஜ்வாதி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக இந்த அமளிகளுக்கிடையே சர்வதேச நிதி சேவை மையங்களுக்கான ஆணைய மசோதா மற்றும் திரைப்படத் தொழில் சட்டத் திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைகிறது காங்கிரஸ் கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் வாரிசு அரசியலுக்கு எதிராக குரல் கொடுக்க தயங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்வி குற்றம் சாட்டியுள்ளார் பல பொய்களை கூறி காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்து வருவதாக அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ரபேல் ஆப்பந்தத்தின் மூலமாக மக்களின் பலகோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் காங்கிரஸ் கட்சி தினமும் புதப்புது பொய்களை கூறி மக்களை குழப்புவதாகவும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் ரபேல் தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்தபோதும் இதுபோன்ற பொய்களை அந்தக் கட்சித் தலைவர்கள் தெரிவித்து வந்தனர் என்றும் தனது பதிவில் திரு ஜெட்லி கூறியுள்ளார்

பாவாற்றின் குறக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

உச்சநீதிமன்றத்தில் இதுதொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகள் முடிவிற்கு வரும் வரையில் தடுப்பணைகள் கட்டக்கூடாது என்று ஆந்திர மாநில அரசிற்கு கடந்த அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிற்காக சிபிஐ யின் முன்னாள் இயக்குநராக பொறுப்பு வகித்த திரு நாகேஷ்வரராவ் மற்றும் சிபிஐ யின் சுட்ட ஆலோசகர் திரு பாகராம் ஆகிய இருவரும் இன்று ஒருநாள் முழுவதும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முடியும் வரை நீதிமன்ற அறையிலேயே இருக்குமாறு தண்டனை வழங்கப்பட்டது மேலும் இருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது சிபிஐ யின் இணை இயக்குநர் திரு சர்மாவை உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி வேறிடத்திற்கு மாற்றியது தொடர்பாக இருவருக்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டது இணை இயக்குநர் திரு ஏ கே சர்மா பீகார் மாநிலத்தில் உள்ள பெண்கள் விடுதியில் நடைபெற்ற பாலியல் குற்ற வழக்கை விசாரித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் திருவுருவப் படத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காலை திறந்து வைத்தார் இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திருமதி குமித்ரா மஹாஜன் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் பேசிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் சிறந்த நிர்வாகிகளுள் ஒருவராக அடல் பிஹாரி வாஜ்பேயின் பெயர் தொடர்ந்து மக்களின் மனதில் நிலை நிற்கும் என்றார் சவாவாள சூழ்நிலைகளில் அவரது தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வாஜ்பேயின் நீண்டகால அரசியல் பயணத்தின் பெரும்பாவாள சமயங்களில் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்ததாகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் இருப்பினும் அவரது கொள்கையிலிருந்து விலகாமல் மக்களின் நலனைக் கருத்தில் கொண்டு அவர் செயல்பட்டார் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் நில அபகரிப்பு வழக்கில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் சகோதரியின் கணவர் திரு ராபர்ட் வதோரா அவருடைய தயார் மௌரின் ஆகியோர் ஜெய்ப்பூரில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராயினர் நிலம் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக பிக்கானீர் தாசில்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜஸ்தான் காவல்துறை அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததையடுத்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரித்து வருகிறது மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் முதல் முறையாக ஊடக அமைப்புகளுக்கான ஆண்டு மாநாடு நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் தொடங்கி வைக்கிறார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தகவல் ஒலிபரப்புத்துறையில் ஏற்பட்டு வரும் புதிய மாற்றங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர்

ஹோட்டலில் இருந்து இருபத்தைந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் காயமடைந்த மூன்று பேர் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்த தீ விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக அவர் கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் ஹோட்டலில் இருந்த பெரும்பாவானோர் புகை காரணமாக மூச்சடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக் கூடும் என்று தில்லி குகாதாரத்துறை அமைச்சர் திரு சந்தியேந்திர ஜெயின் தெரிவித்தார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது